வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

போவதில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி அறிவித்துள்ளது

பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது

சுட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் விரிவான செய்திகள் அசாம் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம் பெற்றுள்ள அனைவரும் வரும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கலாம் என அம்மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு முகேஷ் சாகு கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தல் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அசாம் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பட்டியலுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறினார் வரைவு தேசிய குடிமக்கள் பட்டியலில் பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம் பெற்றவர்கள் வாக்களிக்கலாம் என அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசின்கீழ் நாடு பாதுகாப்பாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார் இதுதொடர்பாக முகநூலில் பதிவிட்டுள்ள அவர் தீவிரவாதத்திற்கு எதிராக இந்தியா எத்தகைய நடவடிக்கையையும் மேற்கொள்ளும் என்பதை துல்லிய தாக்குதல்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை பாகிஸ்தான் உணர்ந்துள்ளதாகவும் உலக நாடுகளிடம் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தியதன் மூலம் இத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கையை அரசியல் ஆதாயத்திற்காக காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் திசை திருப்பி வாக்கு வங்கி அரசியல் நடத்தி வருவதூக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் சமத்துவத்தையும் நீதியையும் வலியறுத்தி தண்டி யாத்திரை மேற்கொண்ட தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசப்பிதாவுக்கு இந்நாளில் புகழாரம் சூட்டுவதாக தெரிவித்துள்ளார் தண்டி யாத்திரையை சிறப்பாக நடைபெறுவதற்கு திட்டமிட்டுக் கொடுத்த நாட்டின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலையும் அவர் நினைவுகூர்ந்துள்ளார் அப்போதைய பிரிட்டிஷ் அரசு சர்தார் பட்டேலை கைது செய்து காந்திஜிக்கு நெருக்கடியை ஏற்படுத்த முயற்சித்ததாகவும் ஆனால் அனைத்து தடைகளையும் மீறி தண்டி யாத்திரை திட்டமிட்டபடி நடைபெற்றதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை திறம்பட கணித்து அவர்களின் முன்னேற்றத்திற்காக அபராது உழைத்தவர் காந்தி என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

அகமதாபாதில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் காரியக் கமிட்டி கூட்டத்திற்கு பின் பொதுக் கூட்டத்தில் பேசிய அவர் சரக்கு மற்றும் சேவை வரி வியாபாரிகள் இடையே குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார் முன்னதாக நடைபெற்ற காரிய கமிட்டிக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்தியாவில் எதிரிகளை தோற்கடிக்கும் விஷயத்தில் காங்கிரஸ் கட்சி ஒன்றுபட்டு நிற்கும் என்று ஒரு தீர்மானம் கூறுகிறது மத்தியில் உள்ள பிஜேபி அரசு தனது குறைகளை மறைப்பதற்காக தேசப் பாதுகாப்பு குறித்த தவறான தகவல்களை பரப்புவதாக மற்றொரு தீர்மானம் கூறுகிறது வரும் மக்களவைத் தேர்தலில் எந்த மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப் போவதில்லை என பகுஜன் சமாஜ் கட்சி அறிவித்துள்ளது லக்னோவில் அக்கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி தலைமையில் நடைபெற்ற மாநில தலைவர்கள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது உத்தரப் பிரதேசும் மத்தியப் பிரதேசும் மற்றும் உத்தராகண்டில் சமாஜ்வாதி கட்சியுடன் பகுஜன் சமாஜ் கட்சி கூட்டணி அமைத்துள்ளது பரஸ்பர நன்மதிப்பு அடிப்படையிலானது என்று இக்கூட்டத்திற்குப் பிறகு பேசிய செல்வி மாயாவதி கூறினார் பிஜேபி யை தோற்கடிக்க இந்தக் கூட்டணியே போதுமானது என்று அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பல்வேறு மாநிலங்களில் அரசியல் கட்சியினர் கட்சி மாறும் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன குஐராத்தில் சட்டப் பேரவை காங்கிரஸ் உறுப்பினராக இருந்த திரு வல்வப் தாரவியா நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்தார் இன்று அவர் பிஜேபியில் இணைந்துள்ளார் காந்திநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஜீது வஹானி முன்னிலையில் அவர் பிஜேபியில் இணைந்தார் மேலும் மூன்று சட்டப் பேரவை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டு பிஜேபி யில் இணைந்துள்ளனர் குஐராத்தில் பட்டேல் சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த திரு ஹர்திக் பட்டேல் இன்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் மகாராஷ்டிராவில் காங்கிரசை சேர்ந்த சட்டப் பேரவை எதிர்க்கட்சித் தலைவரின் மகன் திரு சுஜய் விக்கி பாட்டேல் பிஜேபியில் இணைந்தார் மாகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் முன்னிலையில் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரு சுஜய் பிஜேபியில் இணைந்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர் அனுபம் அசரா இன்று புதுதில்லியில் பிஜேபி யில் இணைந்தார் அண்மையில் சட்டப் பேரவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்த தெலங்கானாவில் இரண்டு காங்கிரஸ் சட்டப் பேரவை உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் தெலங்கானா ராஷ்ட்ர சமதியில் இணைந்துள்ளனர் மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது

இந்திய ஊடகத்துறை அதிக வருவாயை ஈட்டி வருவதுடன் ஏராளமான வேலை வாய்ப்பை வழங்கி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் திரு அமித்கார் தெரிவித்துள்ளார் மும்பையில் நிகழ்ச்சியொன்றில் பேசிய அவர் பொதுமக்களின் கருத்துக்களை மாற்றக்கூடிய அளவிற்கு ஊடகம் சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது என்று கூறினார் சர்வதேச அளவில் இந்தியாவின் நன்மதிப்பை மேம்படுத்துவதில் ஊடகம் முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார் கேரளாவில் ஆளும் இடதுசாரி முன்னணி மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளதுடன் தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னனி வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளது இந்தவார இறுதியில் அக்கூட்டணி வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அக்கூட்டணியினரின் தேர்தல் பிரச்சாரத்தை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நாளை தொடங்கி வைக்கிறார் அம்மாநிலத்தில் பிஜேபி வேட்பாளர் பட்டியல் வரும் சனிக்கிழமை வெளியிடப்படலாம் என கூறப்படுகிறது இதளிடையே தேர்தல் ஆயத்தப் பணிகள் குறித்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் கேரள தலைமைத் தேர்தல் அதிகாரி டி ஆர் மீனா திருவனந்தபுரத்தில் நாளை ஆலோசனை நடத்த உள்ளார் பொள்ளாச்சி பாலியல் குற்றம் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பான அறிக்கை தேசிய மகளிர் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விவகாரத்தில் தேவையின்றி பெண்களின் குடும்பத்தினருக்கு தொல்லை இந்த கொடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது தேவையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோர் மீது சுட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு ராசாமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வழக்கில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் துள்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக எழுந்துள்ள சந்தேகத்தின் பேரில் மாநில காவல்துறை இதுதொடர்பான விசாரணையை சிபிசிஐடி க்கு மாற்றியுள்ளது இதனிடையே திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மதிமுக ஆகிய கட்சிகள் இந்த விவகாரத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இதனைத் திட்டவட்டமாக மறுத்துள்ள அஇஅதிமுக மூத்த தலைவரும் துணை சபாநாயகருமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக தவறான குற்றச்சாட்டுகளை அஇஅதிமுக வினர் மீது சுமத்துவதாக கூறினார் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய தமது கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஏற்கனவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பொள்ளாச்சி விவகாரத்தில் மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிஜேபி தேசிய செயலாளர் திரு முரளிதர்ராவ் தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கூட்டணிக் கட்சிகளுக்கு ஆதரவாக பிஜேபி பிரச்சாரம் மேற்கொள்ளும் என்றும் தெரிவித்தார் நாட்டில் வரி வருவாயை மேம்படுத்தும் வகையில் இத்துறையில் பல்வேறு மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

வருவாய் அதிகாரிகளாக பணியாற்ற உள்ளவர்கள் மின்னணு பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் திறமை மற்றும் தொழில் தர்மத்துடன் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உலகில் மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாக இந்தியா திகழ்வதாகவும் அவர் கூறினார் முதலீடுகளை அதிகாரிக்கும் வகையில் இந்தியாவும் அர்ஜென்டினாவும் இணைந்து இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு கூறியுள்ளார்

அப்போது புல்வாமாவில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் குறித்து வெங்கய்யா நாயுடு எடுத்துரைத்தார் இந்தத் தாக்குதலுக்கு அர்ஜென்டின துணை அதிபர் கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் தீவிரவாத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு அர்ஜென்டினா துணை நிற்கும் என்றும் கூறினார்